ஆல்இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் குடியரசுத்தலைவர் திரு

கிஸான் இணையதளத்தை இன்று தொடங்கிவைத்தார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி பீகார் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இன்று தொடங்கி வைத்தார்

அன்பழகன் இன்று அடிக்கல் நாட்டினார்

பல்கேரிய ஸோ

ராம்நாத் கோவிந்த் விவசாயிகளுக்கான டிஜிட்டல் கிஸான் இணையதளத்தை இன்று தொடங்கிவைத்தார்

நரேந்திரமோடி தெரிவித்திருக்கிறார் பீகார் மாநிலம் பரோனியில் இதனைத் தெரிவித்த பிரதமர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்வதாகவும் குறிப்பிட்டார் பீகார் மற்றும் கிழக்கு இந்தியாவை மாற்றம் செய்வதற்காக பிரதம மந்திரியின் உர்ஜா கங்கா யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார் இத்திட்டத்தின்கீழ் உத்திரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் மேற்குவங்கம் ஒடிஸா மாநிலங்கள் எரிவாயு குழாய்கள்மூலம் இணைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

புல்வாமா ஜம்முகாஷ்மீர் மாநிலம் புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் வீரமரணம் அடைந்த மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர்களின் இறுதிச்சடங்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று முழு அரசு மரியாதையுடன் நடைபெற்றது இதில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் திருமதி நிர்மலா சீதாராமன் திரு ஜெயந்த் சின்ஹா திரு

போன்ஸ் திரு

இதனிடையே பிஜேபி சார்பில் நாடுமுழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும்வகையில் இரங்கல் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது இச்சம்பவத்திற்கு பங்களாதேஷ் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஹஸன் முஹமது கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் கொல்கத்தா பிரஸ் கிளப்பில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற பங்களாதேஷ் உறுதியுடன் உள்ளதாக கூறினார் இதனிடையே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநிறுத்தவும் பிற மாநிலங்களில் கல்வி பயிலும் காஷ்மீர் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை கேட்டுக்கொண்டுள்ளார் ரஜோரி மாவட்டத்தின் எல்லைக்கட்டுப்பாட்டு பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த சக்தி வாய்ந்த வெடிகுண்டை செயலிழக்க முயன்ற ராணுவ உயரதிகாரி ஒருவர் நேற்று உயிரிழந்தார் தொடர்ந்து இந்திய ராணுவ நிலைகள்மீது பாகிஸ்தான் நடத்திய துப்பாக்கிச்சூட்டிற்கு இந்திய ராணுவத்தினர் தகுந்த பதிலடி கொடுத்ததாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கழு நீரோடை பகுதியில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் ஏராளமான இளைஞர்கள் கலந்துகொண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் தாக்குதலில் புல்வாமா தீவிரவாத உயிரிழந்த குணை ராணுவப்படையினரின் குடும்பத்தினருக்கு நிதியுதவி செய்ய விரும்புவோர் அரசின் இணையதளம் மூலமாகவே வழங்குமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

இதுவரை மாணாக்கர் பொதுத்தேர்வுகளை எதிர்கொள்வது தமிழ்மொழியின் சிறப்புகள் பேரிடர் மீட்பு படையினரின் திறமையான செயல்பாடுகள் சரக்கு சேவை வரி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பிரதமர் உரையாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது

இந்த சந்திப்பின்போது இரு தலைவர்களும் பொருளாதாரம் விவசாயம் மருத்துவம் சுற்றுலா உள்ளிட்ட துறைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர் அந்நாட்டு தலைநகர் ஸோ ்பியாவில் இந்திய வம்சாவளியினருடன் திருமதி

மொரோக்கோ மற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்குச் இதனைத்தொடர்ந்து செல்லும் அவர் அஅந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்க உள்ளார்

ராம்நாத் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோரை நாளை சந்திக்கும் அவர் விவசாயம் அறிவியல் தொழில்நுட்பம் பொருளாதாரம் வர்த்தகம் சுற்றுலா மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இந்த சந்திப்பின்போது பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன நாளை மறுநாள் இந்திய அர்ஜெண்டினா வர்த்தக கூட்டமைப்பில் திரு

முன்னதாக இன்று அதிகாலை புதுதில்லி விமானநிலையத்தில் மத்திய ஒலிபரப்புத்துறை தகவல் அமைச்சர் கர்ணல் ராஜ்யவர்தன்சிங் ராத்தோர் உள்ளிட்டோர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர்

தனியார் துறை பங்களிப்புடன் இந்த விமானநிலையங்கள் மேம்படுத்தப்பட உள்ளன

அன்பழகன் இன்று அடிக்கல் நாட்டி தொடங்கிவைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

மலர்விழி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

ஈரோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில்

காமராஜ் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் பேருந்துநிலையம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கான புதிய கட்டிடங்கள் விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என மாநில உணவுத்துறை அமைச்சர்திரு

காமராஜ் தெரிவித்துள்ளார்

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று உத்தரவிட்டுள்ளார் இன்று சென்னையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார்

வேலுமணி கோவை மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

போட்டி துவங்குவதற்கு முன்பாக புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொறியியல் கல்லூரிகள் மாணாக்கரின் தேர்வுக் கட்டணத்தை பல்கலைக்கழகத்திற்கு செலுத்தாத நிலையில் அவர்களது தேர்வு முடிவுகள் நிறுத்திவைக்கப்பட்டது என்றும் எதிர்வரும் காலங்களில் இத் தவறுகளைத் தடுக்க தவநானது பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் கூறியுள்ளார்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது